மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

தடுமாறி வருகிறது

இன்று சுட்டப்பேரவையில் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்து அவர் பேசினார்

இதனைக் கருத்தில் கொண்டு கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர்

மாநிலத்தில் பத்தாயிரம் தடுப்பணைகள் கட்டப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்கள் மூலம் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு எற்ப கிராம மற்றும் நகர்ப்புற இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற வழிவகை செய்யப்படும்

புதிதாக மூன்று சட்டக்கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

உடனடியாக அரம்பகட்டப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு தனி அலுவலர் நியமிக்கப்படுவார்

மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க வகை செய்யும் சட்ட மசோதாக்கள் குடியரசு தலைவரால் நிறுத்தி வைக்கப்பட்டதாக வந்த தகவலை தாம் சட்டப்பேரவையில் மறைக்கவில்லை என்று சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் இன்று பேரவையில் இத்தொடர்பாக எதிர்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் மத்திய அரசிடமிடமிருந்து பெறப்பட்ட கடிதத்தில் சட்ட மசோதாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவம் அவர் கூறினார் இதற்கு விளக்கம் கோரி மத்திய அரசுக்கு உடனடியாக கடிதம் எழுதியதாகவும் இதுவரை அகுற்கு பதில் கிடைக்கவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் அமைச்சரின் இந்த பதிலுரை திருப்தியளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர் உள்ள தமிழக அரசின் ஒதுக்கீட்டின் மருத்துவப்படிப்புகளுக்கு கீழ் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று பேரவையில் இது தொடர்பாக கொண்டு வரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் ஆவணங்கள் முழுமையாக பரிசீலிக்கப்பட்ட பின்னரே இடங்கள் ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டுக்குழு கூட்டத்தில் மேகதாது அணை திட்டத்தை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளக் கூடாது என்று முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக சுற்றுச்சூழல் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இந்தக் கோரிக்கையை விடுத்துள்ளார்

இப்பிரச்னையில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் உடனடியாக தலையிட வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்தக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து அவர் பேசினார்

பட்ஜெட்டில் இடம் பெற்றுள்ள புள்ளி விவரங்கள் குறித்து உறுப்பினர்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டம் போன்றவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு வரும் காலங்களில் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஊரகப்பகுதிகளில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு பிரச்னைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தீர்ப்பாயத்தை ஏற்படுத்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய ஒரே அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது நதிநீர் பிரச்னைகளுக்கு அதிகபட்சமாக ஒருவருடத்திற்குள் தீர்வு காணும் வகையில் இந்த தீர்ப்பாயத்தை உருவாக்க அதில் வகை செய்யப்பட்டுள்ளது

இதனையொட்டி வேலூர் கோட்டை எதிரே உள்ள நினைவுத்தூணில் முன்னாள் ராணுவத்தினர் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் மோகன் தெரிவிக்கிறார்

பின்னர் இந்த கிளர்ச்சி நாடு முழுவதம் பரவியது வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம்நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட முதல் சும்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன

மாவட்ட செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அம்மா திட்ட சிறப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தர்மபுரி அரசு அவ்வையார் மேல்நிலைப்பள்ளியில் வாசிப்பு இயக்கம் இன்று நடைபெற்றது பருவமழை காரணமாக பவானி ஆற்றுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீர்மேலாண்மை திட்டப்பணிகளை மூன்றாவது நாளாக மத்தியக் குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர்

துத்துக்குடி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் ஊராட்சியில் உள்ள குளங்களில் விவசாயத்திற்கு மாற்றாக மீன்வளர்க்கும் தொழிலை மேற்கொள்ளலாம் என ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் ஓ என் ஜி சி நிறுவனத்தின் சமுதாய வளர்ச்சி திட்டத்தின் கீழ பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாமக்கல் மாவட்டம் பல்லக்காபாளையத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு குடிநீர் எடுத்து செல்வதற்கான பணிகள் முடிவடைந்து சோதனை ஒட்டம் நடைபெற்று வருகிறது சென்னைக்கு தண்ணீர் கொண்டு வருவது இன்றிரவோ நாளையோ தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ரோஹித் ஷர்மா ராகுல் மற்றும் விராட் கோலி தலா ஒரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தனர் மழை காரணமாக நேற்று நிறுத்தப்பட்ட இப்போட்டி இன்று மீண்டும் தொடங்கியது